பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்திக்கான தொழில் வழித்தடத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் இன்று திருச்சியில் தொடங்கி வைத்தார்

பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்திக்கான தொழில் வழித் தடத்தை பாதுகாப்புத் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று திருச்சியில் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் சென்னை ஒசூர் சேலம் கோயம்புத்தூர் திருச்சி ஆகிய இடங்களைக் கொண்டதாக இந்த உற்பத்தி வழித்தடம் இருக்கும் என்றார் இந்த வழித்தடத்திற்கு தொழில் துறையினர் பெருமளவு வரவேற்பு அளித்திருப்பதாகவும் அவர் கூறினார் பாலக்காட்டையும் இதில் சேர்க்க வேண்டும் என்று தொழில்துறையினர் கோரிக்கை விடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் இருப்பினும் தற்போது தமிழகத்தில் மட்டும்தான் இந்த உற்பத்திப் பிரிவு செயல்படும் என்றும் அவர் கூறினார்

இன்று புனேயில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த இடஒதுக்கீட்டினை நிறைவேற்றுமாறு மாநில அரசுகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார் தற்போது செயல்பாட்டில் உள்ள இடஒதுக்கீட்டை பாதிக்காத வகையில் இதனை செயல்படுத்துவதற்கு உரிய நெறிமுறைகளும் வழங்கப்பட்டுள்ளதாக திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார்

வரலாற்றுச் சிறப்புமிக்க நடவடிக்கை என மத்திய சமூக நீதித் துறை இணையமைச்சர் திரு ராமதாஸ் அத்வாலே கூறியுள்ளார் இன்று லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன் மூலம் நலிவுற்ற பொதுப் பிரிவைச் சேர்ந்தவர்கள் பெருமளவு பயனடைவார்கள் என்றார்

தேசிய சீனியர் ஹாக்கிப் போட்டியில் தமிழக அணி கோப்பையை கைப்பற்றியது சென்னையில இன்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் தமிழக அணி நான்குக்கு மூன்று என்ற கோல்கணக்கில் மத்திய தலைமைச் செயலக அணியை வென்றது இளையோர் விளையாட்டுப் போட்டி இன்று நிறைவடைந்தது புளேயில் நடைபெற்ற இப்போட்டியின் நிறைவு நிகழ்ச்சியில் பேசியமத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் வரும் கல்வியாண்டு முதல் பள்ளிகளில் விளையாட்டு கட்டாய பாடமாக்கப்படுவதாக அறிவித்தார் பள்ளிப் படிப்பில் நாள்தோறும் ஒருமணிநேரம் விளையாட்டுக்கென ஒதுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்

ப்ரோ மல்யுத்த லீக் போட்டியில் இன்று பஞ்சாப் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது